மக்களவைத் தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவுபெறுகிறது

இதர கட்டங்களுக்கு நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

ஈரானிலிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் இந்தியா உட்பட ஏழு நாடுகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நிறுத்தப்படும் என்ற அமெரிக்காவின் அறிவிப்பு குறித்து இந்தியா ஆய்வு செய்து வருகிறது

மக்களின் பாதுகாப்பை கருதி அங்கு அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது

ஹைதராபாத் அணியுடன் மோதுகிறது மக்களவைத் தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது அமைதியாககவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறுது

ஒடிஸாவில் ஆறு பீகார் மேற்குவங்க மாநிலங்களில் தலா ஐந்து அஸ்ஸாமில் நான்கு

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நிஷான் உயர்நிலைப் பள்ளியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி வாக்களித்தார் இன்று காலை அவர் வாக்களிக்க வரும்போது வாக்குச்சாவடிக்கு அருகே சாலையின் இருமருங்கிலும் நின்று கொண்டிருந்த மக்களுக்கு அவர் தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொண்டார் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா போட்டியிடும் காந்திநகர் தொகுதியில் அமைந்துள்ள இந்த வாக்குச்சவாடியில் திரு அமித்ஷா திரு நரேந்திரமோடியை வரவேற்றார் வாக்கு செலுத்திய பின்னர் அங்கு குழுமியிருந்த பத்திரிகையாளர்களிடம் பேசிய திரு நரேந்திரமோடி பயங்கரவாதிகள் வைத்திருக்கும் கொடிய ஆயுதங்களைவிட சிறந்த ஆயுதம் வாக்காளர்களின் வாக்குகள் என்று கூறினார் ஜனநாயகத் திருவிழாவில் பங்கேற்று வாக்களித்தது தமக்கு கினடத்த பரிசாகும் என்று அவர் குறிப்பிட்டார் திரிபுராவில் நான்கு மாவட்டங்களில் அமைந்துள்ள திரிபுரா கிழக்குத் தொகுதி வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்புடன் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

வாக்குப்பதிவு நடைமுறையை கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையம் பொது கண்காணிப்பாளர்களையும் நான்கு காவல் கண்காணிப்பாளர்களையும் கண்காணிப்புப் பணியில் அமர்த்தியுள்ளது

மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் தற்போதைய மக்களவை உறுப்பினர் திரு ஜிதேந்திர சௌத்திரி காங்கிரஸ் வேட்பாளர் ப்ராக்கிய டெபாமன் பிஜேபி வேட்பாளர் திரு ரெபாதி திரிபுரா ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர்

சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக அது சரி செய்யப்பட்டு வாக்குபதிவு நடைபெற்று வருகிறது

வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் உள்ளூர் காவல்துறையினருடன் துணை ராணுவத்தினரும் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலில் இதர கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஒடிஸா மற்றும் மேற்குவங்கத்தில் பிரதமா் திரு நரேந்திரமோடி மூன்று பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கிறார் ஒடிஸாவில் கேந்த்ரபாடா மற்றும் பாலஷோரில் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மேற்குவங்கத்தின் அஸான்சாலில் இன்று மாலை நடைபெறும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ராஜஸ்தானில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் உத்திரபிரதேச மாநிலம் ஃபரூக்காபாத் மற்றும் ஹர்டோயி யில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாபதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

தெரிவித்துள்ளார் தில்லியின் வடமேற்குப் பகுதியில் உள்ள மக்களவைத் தொகுதி உறுப்பினரான அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படவில்லை தேர்தலில் போட்டியிட தமக்கு வாய்ப்பு அளிக்கப்படாவிட்டால் சுயேச்சை வேட்பாளராக தாம் போட்டியிடப்போவதாக திரு உதித்ராஜ் கூறியுள்ளார்

மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

இதில் பத்து இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பல தேவாலயங்களில் இன்று உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அங்கு தேசிய அளவில் இன்று இரங்கல் தெரிவிக்கும் நாளாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதை அடுத்து பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளது தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்ற தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த சம்பவங்களை அடுத்து சர்வதேச காவல்துறையின் உதவியயும் பல்வேறு நாடுகளின் ஆதரவையும் இலங்கை அரசு கோரியுள்ளது இலங்கையில் அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டதை அடுத்து சாலைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களில் உரிமையாளர்களின் தொலைபேசி எண்களை எழுதி வைக்கப்பட வேண்டுமென்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அரசுப் பள்ளிகளும் கல்வி நிறுவனங்களும் அடுத்த அறிவிப்பு வருமம் வரை மூடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெறும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மகிந்தா ராஜபக்சே ஆகியோர் சிறப்பு அறிக்கைகளை தாக்கல் செய்ய உள்ளனர் இதற்கிடையே காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவலில் வைத்து விசாரணை செய்து வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இண்டர்போல் அமெரிக்காவின் எப் பி ஐ மற்றும் ஜப்பான் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது ஈரானிலிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் இந்தியா உட்பட ஏழு நாடுகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நிறுத்தப்படும் என்ற அமெரிக்காவின் அறிவிப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஈரானிலிருந்து கூடுதலாக எண்ணெய் வாங்கும் இரண்டாவது நாடாக இந்தியா உள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதிக்குள் ஈரானிலிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வது குறித்து மறு ஆய்வு செய்யுமாறு இந்தியாவுக்கும் இதர நாடுகளுக்கும் அமெரிக்கா யோசனை தெரிவித்துள்ளது ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதி தொடர்ந்தால் அந்நாடுகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நிறுத்தப்படும் என்றும் தடை அறிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்தார்

காயமடைந்த ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு தானியங்கி சர்க்கர நாற்காலிகளை வழங்கினார் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் கொத்தனூர் காவிரி ஆற்றயில் குளிக்கச் சென்ற ஆறு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இதில் நான்கு பேரில் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு பேரின் உடல்களை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் கூறியுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன்

இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது